பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திரமோடியை நாளை காலை சந்திக்கிறார்

புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்ட பள்ளிகளில் புதிய பாட புத்தகங்கள் நாளை விநியோகிக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி கஜாபுயல் நிவாரண நிதி தொடர்பாக பிரதமர் திரு

இதற்காக முதலமைச்சர் இன்றுமாலை புதுதில்லி புறப்பட்டு செல்கிறார்

தஞ்சை மாவட்டத்தில் சீரமைப்பு பணிகள் போர்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது இதன்படி வட்டங்கள் வாரியாக மாநில அமைச்சர்கள் தலைமையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன்படி இரத்தநாட்டில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையனும் பட்டுக்கோட்டையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணனும் பேராவூரணியில் செய்தி மற்றும்விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோரும் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

நாகை மாவட்டத்தில் கஜா புயல் சேதங்கள் குறித்த கணக்கெடுப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாநில அமைச்சர்கள் திரு

மணியன் திரு

நாகை மாவட்டத்தில் நிவாரண பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் திரு

மணியன் பொதுமக்கள் அரசின் சீரமைப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படுவதாக கூறினார் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி வேதாரண்யம் நாகை நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான செல் போன் டவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் கஜாபுயலால் பாதிக்கப்பட்ட சாலைகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டதை தொடா்ந்து கொடைக்கானல் வத்தலகுண்டு கொடைக்கானல் பழனி சாலைகளில் கன ரக வாகனங்களுக்கு இன்றுமுதல் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து மலை கிராமங்களுக்கும் இன்றுமுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது

துரைமுருகன் முதலமைச்சரிடம் இன்று வழங்கினார் இதேபோல் டாக்டர் எம்

ஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வேந்தர் திரு

ராஜேந்திரன் இன்று புயல் பாதித்த பகுதிகளுக்கு அனுப்பிவைத்தார் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நிவாரண உதவிகள் அளிக்க விரும்பும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் ஒசூர் நகராட்சியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனி அலுவலகத்தில் பொருட்களை வழங்கலாம் என்றும் ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

சேதுராமன் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பிவைத்தார் ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதியையும் அவர் முதலமைச்சரிடம் வழங்க உள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று ஆணையிட்டுள்ளார்

இதேபோல் ராமநாதபுரம் வட்டத்தில் உள்ள நம்பியார் நீர்தேக்கத்தின் வலது மற்றும் இடது மதகுகளின் பிரதான கால்வாயின் கீழ் பாசனம் பெறும் பகுதிகளுக்கு நாளை முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோதி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி அன்பு மனிதநேயம் சகோதரத்துவம் அமைதி தழைத்தோங்க அவர்கள் வாழ்த்தியுள்ளனர் இந்நாளை ஒட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது சேலத்தில் மத நல்லிணக்க பேரணியும் நடைபெற்றது

சம்பத் தெரிவித்துள்ளார் கடலூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அன்புசெல்வன் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர் கஜா புயலின்போது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கு பாராட்டு தெரிவித்தார்

ரன் எடுத்திருந்தது